நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

எடப்பாடி கே

அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின்குரல் நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர் ஒவ்வொரு குடிமகனும் இந்த தொற்றுக்கு எதிராக போராடி வருவதாக கூறினார் இந்த கடுமையான சூழலில் மக்கள் ஒருவருக்கொருவர் தங்களால் முடிந்த அளவிற்கு உதவ முன்வந்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்த அவர் தொற்று பரவலை தடுக்க முன்வரும் தன்னா்வல்களுக்கான பிரத்யேக கோவிட் வாரியர்ஸ் என்ற டிஜிட்டல் தளம் உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறினார்

மக்கள் பொது இடங்களில் எச்சில் துப்புவதால் உருவாகும் தீமைகளை தற்போது நன்கு உணா்ந்து கொண்டிருப்பதாக எடுத்துரைத்த பிரதமா் அப்பழக்கத்தை முழுமையாக கைவிட வேண்டும் என்று அறிவுறுத்தினார்

இந்த ஊரடங்கு நேரத்தில் மக்களுக்கு தேவையான உணவு ரேசன் பொருட்கள் உள்ளிட்டவை எவ்வித தடையும் இன்றி கிடைப்பதாகவும் மருத்துவமனைகளில் மருந்து பொருட்கள் மற்றும் உபகரணங்கள் தேவையான அளவில் கிடைக்கும் வகையில் அவற்றின் உற்பத்தியை அதிகரிக்க ஒட்டுமொத்த தேசமும் ஒருங்கிணைந்து செயலாற்றுவதாக பிரதமர் எடுத்துரைத்தார்

மக்கள் தங்களது அன்றாட பணிகளின் போது கட்டாயம் முக கவசம் அணிந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்திய அவர் முக கவசங்கள் தற்போது சமூகத்தின் அடையாளமாக மாறி வருவதாக கூறினார்

இத்தருணத்தில் மருத்துவ சுகாதார ஊழியர்களுக்கு தமது நன்றியுணர்வை தெரிவித்துக்கொள்வதாக கூறிய பிரதமா் மருத்துவா்கள் செவிலியா்கள் துணை மருத்துவ ஊழியர்கள் சமூக நலப்பணியாளர்கள் உள்ளிட்ட நாள் முழுவதும் கோவிட் தொற்றை எதிர்தது போராடும் அனைத்து தரப்பினருக்கும் நன்றி தெரிவித்துக்கொள்வதாக கூறினார் அவர்களின் பாதுகாப்பை கருதி அவசர சட்டம் ஒன்று அண்மையில் கொண்டு வரப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார்

எடப்பாடி கே

சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கிடங்குகளில் இருப்பு வைக்கப்பட்டுள்ள விளைபொருட்களின் பொருளீட்டு கடன்வசதி சந்தை கட்டண விலக்கு காய்கறி மற்றும் பழங்களை குளிர்பதன கிடங்குகளில் பாதுகாப்பதற்கான கட்டண ரத்து ஆகியவை மேலும் ஒரு மாத காலத்திற்கு நீட்டிக்கப்படுவதாக கூறியுள்ளார் விவசாயிகள் தங்களின் விளைபொருட்களை விற்பனைக்காக எடுத்துச்செல்வதில் உள்ள சிரமங்களை தவிர்க்கும் வகையிலும் அதிக விலை கிடைக்கும் வரை பொருட்களை பாதுகாக்கும் வகையிலும் இந்த கால அவகாசம் வழங்கப்படுவதாக கூறிய முதலமைச்சர் நெல் சிறுதானியம் பயறுவகை உள்ளிட்டவைகள் பொதுமக்களுக்கு நியாயமான விலையில் கிடைக்க வியாபாரிகள் செலுத்தும் ஒரு சதவிகித சந்தைக்கட்டணம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக கூறினார்

விஜயபாஸ்கர் புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் பேருராட்சியில் பொதுமக்களுக்கு கபசுர குடிநீரை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர்

இந்த ஆய்வின்போது ஆட்சித்தலைவர் திருமதி உமா மகேஷ்வரி உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

நடராஜன் திருச்சி காந்தி மார்க்கெட் மொத்த வியாபாரம் ஜி கார்னர் பகுதியில் இன்றிரவு முதல் செயல்படத்தொடங்கும் என மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு

இந்த ஆய்வின் போது மாநில வருவாய் நிர்வாக ஆணையர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர்

நீலகிரி கோயம்புத்தூர் திண்டுக்கல் தேனி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி விருதுநகர் மதுரை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இம்மையம் கூறியுள்ளது

வேலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்றுகாலை பலத்த காற்றுடன் பெய்த மழையால் தெரிவிக்கிறார்

திருச்சி மாவட்டத்தில் காலை முதலே பரவலாக பெய்து வரும் மழையால் வெப்பத்தின் தாக்கம் குறைந்ததை அடுத்து மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர்